நரேந்திர மோடி தலைமையில் மெய்நிகர் முறையிலான சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது

லாஸ்பேட் காவல் நிலையத்திற்குப் புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அடிக்கல் நாட்டினார் மாநாடு மோடி நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மெய்நிகர் முறையிலான சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது மத்திய நிதி அமைச்சகமும் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் அமெரிக்கா கனடா கொரியா

அமைச்சரவை சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறையில் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது

பிரகாஷ் ஜவடேக்கர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேக்கர் மகாராஷ்டிர மாநிலத்தில் பத்திரிக்கை சுதந்திரம் மீது நடத்தப்படும் தாக்குதலை தாம் கண்டிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் மும்பையில் இன்று அதிகாலை ஊடகவியலாளர் அர்ணாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டி மாநிலத்தில் ஊடகத் துறையினர் நடத்தப்படும் விதம் குறித்து மகிழ்ச்சியின்மை வெளியிட்டுள்ளார் பத்திரிக்கையாளர்கள் இதே போல நடத்தப்பட்ட எமர்ஜன்சி காலத்தை நினைவூட்டும் வகையில் இந்த சம்பவம் அமைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிராவில் அவசரகால மற்றும் பாசிச மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாகவும் திரு ஜவடேக்கர் குற்றம் சாட்டியுள்ளார் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

நாராயணசாமி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

பொது மக்கள் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கேட்டுக் கொண்டார் கொரோனா பேடி கொரோனா பரவாமல் தடுக்க மக்கள் அனைவரும் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார்

ஆனந்த மோகன் இன்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடியை சந்தித்து பேசினார் நில அபகரிப்பு ரவுடிகள் தொல்லை பணம் பறிப்பு மற்றும் ஊழல் ஒழிவதை உறுதிப்படுத்துமாறு துணைநிலை ஆளுநர் கூடுதல் டிஜிபியிடம் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் குறைகளை தீர்க்க கூடுதல் டிஜிபி அலுவலகம் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்றும் கூடுதல் டிஜிபி காவல் நிலையங்களுக்கு தினசரி நேரில் சென்று ரோந்து போலீசாரை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நிலுவையில் உள்ள வழக்குகளை மறு ஆய்வு செய்யவும் சட்டத்தின் ஆட்சியில் வெளித் தலையீடுகளை தடுக்கவும் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை முழுமையாக அமல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் காவலர் தேர்வை உரிய விதிமுறைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளின் படி விரைவில் நடத்தி முடிக்கவும் கூடுதல் டிஜிபியை தாம் கேட்டுக் கொண்டதாக துணைநிலை ஆளுநர் வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பள்ளிகளை எப்போது திறக்கலாம் என்பது குறித்து அரசு ஆலோசித்து வரும் நிலையிலேயே அதை எதிர்க்கும் திமுக புதுச்சேரியில் கடந்த மாதமே அரசு பள்ளிகள் திறக்கப்பட்ட போது புதுச்சேரி மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்

வல்லவன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பொருட்களை பெற்ற மையங்களிலேயே தற்பொழுதும் இந்த பொருட்கள் வினியோகிக்கப்படும் என்றும் மையங்களுக்கு வருபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மெய்நிகர் முறையிலான சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது

லாஸ்பேட் காவல் நிலையத்திற்குப் புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அடிக்கல் நாட்டினார்